திரு நரேந்திரமோடி சற்று முன் தொடங்கி வைத்தாா்

கோவாக்ஸின் தடுப்பு மருந்தின் முன்னேற்றம் குறித்து குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பாரத் பயோடெக் நிறுவனத்திடம் கேட்டறிந்தார்

இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீரில் வசிக்கும் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பிரதம் திரு நரேந்திரமோடி சற்று முன் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் அளைவருக்கும் தரமாள சிகிச்சை கிளடப்பது உறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அனைவருக்கும் இலவச காப்பீடு வழங்குவதற்கும் இந்த திட்டம் வகை செய்கிறது இந்த திட்டத்தின் கீழ் குடும்பம் ஒன்றுக்கு ஐந்து லட்சும் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

நேற்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த இந்த நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணா எல்லா இணை மேலாண்மை இயக்குநர் திருமதி சுசித்ரா எல்லா ஆகியோரிடம் இந்த தடுப்பு மருந்து பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தாா் இந்த தடுப்பு மருந்து எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்று இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய நுண்னுயிரி ஆய்வகமும் இந்த தடுப்பு மருந்து பணியில் கூட்டாக ஈடுபட்டுள்ளது அண்மையில் பிரதம் திரு நரேந்திரமோடி பாரத் பயோடெக் நிறுவனத்துக்கு நேரடியாக சென்று கோவாக்ஸ் தடுப்பு மருந்தின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தாா்

தடுப்பு மருந்து குறித்து கேட்டறிந்தனர்

மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாக சுனதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மேற்பட்டோருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுனதாரத்துறை கூறியுள்ளது இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனையின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா இன்று அஸ்ஸாமில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பனிகளை தொடங்கி வைக்கிறார்

பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் பயனாளிகளுக்கு வழங்குகிறார்

மற்றும் மாநில அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர்

குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்வதற்கான எளிதான கருவிகளை உருவாக்குவதற்கான போட்டியை தேசிய ஜல் ஜீவன் இயக்கம் தொடங்கியுள்ளது வீடுகள் தோறும் எளிதாக குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்வதற்காக கருவிகளை கண்டுபிடிக்கும் வகையில் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ்

சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியல் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் பங்கேற்று சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மனியலும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஹைதராபாத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டள்ள நடிகள் ரஜினிகாந்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரது உடல் நலன் குறித்து கேட்டறிந்தார் ரத்த அழுத்த மாறுபாடு காரணமாக நடிகள் ரஜினிகாந்த் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் அவரை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அனுப்புவது குறித்து இன்று மாலை முடிவு செய்யப்படும் என்று அந்த மருத்துவமனையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநில மனித உரிமைகள் ஆணையத்திள் தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது பேரவைத் தலைவர் திரு தனபால் இக்கூட்டத்தில் பங்கேற்றார் இந்த தேர்வுக் குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை மாநிலத்தில் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களை கண்டித்து இந்த தேர்வுக்குழுக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார்

இந்த தடுப்ப மருந்து கிடைக்கும்போது அதனை சீராக விநியோகம் செய்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமைச்ச் ஆலோசனை மேற்கொள்கிறார் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக இந்த ஆலோசனையின்போது விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு சண்முகம் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இன்று கென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக் கொள்ளும் கட்சிகள்தான் அஇஅதிமுக வில் இடம்பெறும் என்றார் அஇஅதிமுக தான் கூட்டணிக்கு தலைமையேற்கும் என்றும் திரு ஜெயக்குமார் கூறினார் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் இன்று தொடங்கியது

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் சோபியாள் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையிாள் தேடுதல் வேட்டையில ஈடுபட்டனா் அப்போது இருதரப்பினருக்கும் இதில் தீவிரவாதி இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுட்டுக் கொல்லப்பட்டான் இந்தியா ஆஸ்திரேலியா அனிகளுக்கு இடையேயான இரன்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று மெல்போனில் தொடங்கியது

கும்ப்ரா அபாரமாக பந்துவீசி நான்கு விக்கெட்களை வீழ்த்தினார் அஸ்வின் மூன்று விக்கெட்களையும் சிராஜ் இரண்டு விக்கெட்களையும் வீழ்த்தினா்